தத்தெடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு

நாட்டிலுள்ள அனைத்து கிராமங்களிலும் தூய்மை இந்தியா இயக்கத்தை முழு அளவில் செயல்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம்பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார்

உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் லண்டன் லார்ட்ஸில் இன்று நியூசிலாந்து இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

வெங்கய்ய நாயுடு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை வலியுறுத்தியுள்ளார்

ஊரகப் பகுதிகளில் மருத்துவமனைகள் துவங்குவதற்கு தனியார் நிறுவனங்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கான சுகாதார சேவைகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் திரு

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் முன்னதாக மைசூர் இந்திய மொழிகளுக்கான மத்திய ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களை துவக்கி வைத்துப் பேசிய குடியரசு துணைத்தலைவர் அனைத்து மொழிகளுக்கும் சம முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார்

இந்திய மொழிகளுக்கான மத்திய ஆராய்ச்சி மையத்தின் நிறுவன இயக்குநர் பேராசிரியர் டி

பட்நாயக்கை குடியரசுத் துணைத்தலைவர் கௌரவித்தார்

பிர்லா நாட்டிலுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் தூய்மை இந்தியா இயக்கத்தை முழு அளவில் செயல்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு

பேச்சுவார்த்தை இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கர்தாப்பூர் வழித்தட பணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை அட்டாரி வாகா எல்லையில் தற்போது நடைபெற்று வருகிறது தேசிய நெடுஞ்சாலைப் பணிகளை விரைவுபடுத்துவது மற்றும் உயர்தொழில்நுட்பம் குறித்து இதில் ஆராயப்படுகிறது வரும் அக்டோபர் மாதம் பணிகள் முடிக்கப்பட்டு இந்த நெடுஞ்சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் போது இருநாடுகளைச் சேர்ந்த புனித மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கான ஆன்மீக யாத்திரை மேலும் அதிகரிக்கும் இதனிடையே பக்தர்களின் பாதுகாப்பிற்கு பாகிஸ்தான் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

கோவா பனாஜியில் நடைபெற உள்ள இவ்விழாவின் முதல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது விழா தேர்வுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆஸ்கர் விருது பெற்ற திரைப்பட இயக்குநர் ஜான் பெய்லி கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

டி

சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் நீர்ப்பாசன துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதம் நாளை காலை நடைபெறுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி இவ்விவாதங்களுக்கு பதிலளித்து துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுகிறார் தொடர்ந்து மாலை நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தில் சுற்றுலா கலைப்பண்பாடு இந்துசமய அறநிலையத்துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது

ஸ்டாலின் மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக்கொள்கை குறித்து ஆராய ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இதுகுறித்து எமது செய்தியாளர்

இதுதொடர்பாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அனைத்து இளைஞர்களையும் தொழில் முனைவோராக்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி அனைத்து தீன்தயாள் உபாத்தியாயா திறன் மேம்பாட்டு மையங்களிலும் இளைஞர்கள் பங்கேற்கும் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன இக்கருத்தரங்குகளில் புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் அமைச்சர் திரு

விருதுநகரில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி காணொலி மூலம் திறந்து வைக்கிறார்

ராஜேந்திரபாலாஜி திரு

கல்வி வளர்ச்சி நாளை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கட்டுரை பேச்சு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறுகின்றன

ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராம்நாத் கோவிந்த் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்

இருவரி சிவகங்கை மாவட்ட கூட்டுறவுத் துறையின் கீழ் கணிணி நகை மதிப்பீடு கூட்டுறவு மேலாண்மை தொடர்பான சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் திரு ஆரோக்கிய சுகுமார் தெரிவித்துள்ளார்

நீர்மேலாண்மை தொடர்பாக தஞ்சையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்

உமாமகேஸ்வாி தெரிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் நீர் மேலாண்மை திட்டங்களை ஹைதராபாத் தேசிய ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவன குழு ஆய்வு செய்தது

கேன் வில்லியம்ஸன் தலைமையிலான நியூசிலாந்து அணியும் இயான் மார்கன் தலைமையிலான இங்கிலாந்து அணியும் முதல் முறையாக உலக கோப்பையை வெல்லும் முனைப்பில் களமிறங்கும் என்பதால் இன்றைய போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது

டென்னிஸ் லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி இன்று சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் சை எதிர்கொள்கிறார்